அனைத்து ஏற்பாடுகளும் தயாா் நிலையில் உள்ளன

அருண் மிஸ்ரா விலகமாட்டார் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

தமிழகத்தில் வடகிழக்குப் பருவமழை குறித்த முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் மேட்டூர் அணையின் நீர்வரத்து போன்றவை தொடா்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சா் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார்

கேப்டன் சவுரவ் கங்குலி இன்று பதவியேற்றுக் கொண்டார் இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா ஹரியாளா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன திங்கட்கிழமையன்று இரு மாநிலங்களிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது

அருண் மிஸ்ரா விலகமாட்டார் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதுதொடர்பான உத்தரவை ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இன்று பிறப்பித்தது நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பாக விவசாயிகள் அமைப்புகளும் தனிநபர்களும் நீதிபதி திரு அருண் மிஸ்ரா ஏற்கனவே தெரிவித்துள்ள சில கருத்துக்களை அடுத்து அவர் நீதிமன்ற அமர்வில் இடம் பெறுவது தொடர்பாக ஆட்சேபம் தெரிவித்தனர் ஜம்மு காஷ்மீரில் செயல்படும் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் திறன் அடிப்படையிலான பட்டப்படிப்புகளை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில ஆளுநருக்கான ஆலோசகர் திரு குர்ஷித் அகமதுகான் தெரிவித்தார்

பஷீர் அகமதுகான் தெரிவித்துள்ளார்

இதுதொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது மாவட்ட அளவில் தேர்வுக்கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அந்தந்த மாவட்ட ஆணையா்கள் இதற்கான பொறுப்பேற்குமாறும் மண்டல ஆணையா் திரு பஷிா அகமதுகான் உத்தரவிட்டுள்ளார் இன்று சர்வதேச பனி சிறுத்தைகள் தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது இந்நாளைபொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கற்றுச்சூழல் அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் நாட்டில் பளி சிறுத்தைகள் தொடர்பாள கணக்கெடுப்பு தொடங்க உள்ளதாக கூறினார் அழகிய இமயமலையின் உச்சிப்பகுதியில் காணப்படும் இந்த வகை சிறுத்தைகளை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

தமிழகத்தில் வடகிழக்குப் பருவமழை குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேட்டூர் அணையின் நீர்வரத்து போன்றவை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சள் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளா்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதிலும் பேரிடர் ஏற்படக்கூடிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் சீர்செய்யும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளவும் அரசு விரிவாக திட்டமிட்டுள்ளதாக கூறினார்

தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வுமைய துணைத்தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை நகரின் சில இடங்களில் லேசான மழழக்கு வாய்ட்டு உண்டு வடகிழக்குப் பருவமழையானது தமிழகம் மற்றம் புதவையில் உந்த இரண்டு மூன்று திணங்களை விட குறைவாக நிலவும் குழ்நிலை உள்ளது சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணையின் நீரின் அளவையும் மழை வெள்ள பாதிப்புகளை குறைக்கவும் மாவட்ட நிர்வாகம் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொன்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கைதாகியுள்ள முன்னாள் மத்திய நிதி அமைக்கள் திரு

சிதம்பரம் தில்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார் சிபிஐ வழக்கில் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் அளித்துள்ள நிலையில் அமலாக்கத்துறை தொடுத்துள்ள வழக்கில் அவர் சிறையில் உள்ளார் ஐரோப்பிய யூனியனிலிருந்து விலகுவது தொடர்பான ப்ரெக்சிட் உடன்பாடு குறித்து இங்கிலாந்து பிரதமா திரு பாரிஸ் ஜான்சன் கடைசி கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்

உடன்பாட்டின் சில அம்சங்கள் காலகெடுவுடன் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் உள்ள நிலையில் அங்கு தொடர்ந்து இழுபறி நிலை நீடிக்கிறது

ப்ரெக்சிட்டில் இருந்து விலகுவதற்கு ஆதரவு தெரிவித்த போதிலும் காலக்கெடுவுக்கு எதிரான வாக்களிப்பு பிரதமர் திரு ஜான்சனுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார்

டொனால்ட் டஸ்க் ப்ரெக்சிட் குறித்த காலக்கெடுவை நீட்டிக்குமாறு ஐரோப்பிய யூனியனில் உள்ள நாடுகளுக்கு பரிந்துரை செய்துள்ளார்

அறிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவின் மகன் திரு ஜெய் ஷா செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்

அருண் துமால் பொருளாளராகவும் திரு ஜெயேஷ் ஜார்ஜ் இணை செயலாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் உத்தரகாண்டை சேர்ந்த திரு மகிம் வர்மா புதிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்